எஞ்சியுள்ளவா்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது உலகக் கோப்பை கால்பந்து போட்டியின் அரை இறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன

மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புக்கள் குறித்து சுட்ட ஆணையம் தேசிய மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசியல் கட்சிகளுடன் இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனையை தொடர்ந்தது

பின்னர் கெய்தியாளரிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் கெயலாளர் திரு ராம்கோபால் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அணி மாறுவதையும் குதிரைப் பேரம் நடைபெறுவதையும் கருத்தில் கொண்டு நடைமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சட்ட ஆணையத்திடம் வலியிறுத்தியதாக தெரிவித்துள்ளாா் ஒரேசமயத்தில் தேர்தல் நடத்தும் இத்திட்டத்திற்கு திமுக எதிய்பு தெரிவித்த போதிலும் தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது மக்களவை மற்றம் சட்டமன்றங்களுக்கு ஒரேசமயத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக தேசிய மற்றம் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலக் கட்சிகளின் கருத்துக்களை கேட்பதற்காள ஆவோசனைக் கூட்டத்தை சுட்ட ஆணையம் நேற்று தொடங்கியது நேற்று நடைபெற்ற முதல் நாள் கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் கருத்துகள் கலவையாக இருந்தன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள சிரோமனி அகாலி தள் இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தது அதே சமயம் திரிணமூல் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவை எதிா்ப்பு தெரிவித்தன இந்த ஆலோசனைக்கு ஆதரவாக குரல் கொடுத்துவரும் பிஜேபி தமது கருத்துக்களை ஆணையத்திடம் சமாப்பிக்க கூடுதல் அவகாசம் கோரியுள்ளதாக அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த ஆலோசனை தொடர்பாக முடிவெடுப்பதற்குமுன் மற்ற எதிர்கட்சிகளுடன் கலந்து பேச இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பொதுத்தேர்தலை பிஜேபிபுடன் கூட்டணி வைத்து போட்டியிட உள்ளதாக ஐக்கிய ஐனதாதள அறிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய செயற்குழுக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திரு

தியாகி இதனைத் தெரிவித்தார் தொகுதிப் பங்கீடு குறித்து தற்போது விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் மிசோரம் ராஜஸ்தான் மத்தியப்பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் தனித்துப் போட்டியிடும் என்று திரு தியாகி கூறினார் ஐக்கிய ஜனதாதள கட்சி பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை மறுத்த அவர் சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றத்திற்கு ஒரேசமயத்தில் தேர்தல் நடத்த தமது கட்சி ஆதரவு அளிப்பதாகவும் அதேசமயம் இவ்விரு தேர்தல்களையும் ஒரேசமயத்தில் நடத்துவது எளிதானதல்ல என்றும் கூறினார் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரேசமயத்தில் தேர்தல் நடத்துவதன் மூலம் தேர்தல் செலவுகளைக் குறைத்து கருப்பப் பணப் புழக்கத்தை தடுக்க முடியும் என்றும் திரு

மணிப்பூரில் இந்தியா மியான்மர் சர்வதேச எல்லைப் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அடையாள தூண்கள் அகற்றப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா மியான்மர் எல்லைகள் ஏற்களவே வரையறை செய்யப்பட்டுவிட்டதாகவும் அதில் குழப்பம் எதுவும் இல்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ்குமாா் தெளிவுபடுத்தியுள்ளார் இவ்விரு நாடுகளைச் சே்ந்த நில ஆய்வகத் துறையின் இணைந்து வழக்கமான சோதனைகளை அண்மையில் மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான கொள்கையில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் கஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு பணிகளில் எவ்வித சுமரசத்திற்கும் இடமில்லை என்றும் பிரதமா அலுவலகத்திற்கான இணையமைச்சா் திரு ஜிதேந்திர சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளாா் ஜம்முவில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவா் கஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதியில் சுட்டம் ஒழுங்கு நல்ல நிலையில் இருப்பதாகத் தெரிவித்துள்ளாா் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பால்டல் வழியாக அமர்நாத் யாத்திரை மிகுந்த பாதுகாப்புடன் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் நிலவி வரும் வானிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து நேற்று இந்த யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டது எனினும் பஹல்காம் வழியாக அம்நாத் யாத்திரை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது கஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதியில் பிரிவினைவாதிகள் அழைப்பு விடுத்திருந்த வேலைநிறுத்தத்தையடுத்து இந்த யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது புதியக் கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள திரு

கல்விக் கொள்கைக்கு இறுதி வடிவம் கொடுக்க கால நீட்டிப்பு தேவை என்று இக்குழு கேட்டுக்கொண்டதை அடுத்து இந்த கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சக முத்த அதிகாரி ஒருவா தெரிவித்தார்

தற்போது மூன்றாவது முறையாக இந்தக் குழுவிற்கு பதவிக்காலம் நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது வங்கி முறைகேடுகள் வெளிநாட்டு வாத்தக விதிமீறல்கள் அன்னிய செவாவனி பரிவாத்தனை முறைகேடுகள் மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பாள வழக்கு விசாரணையின்போது உதவிடும் வகையில் பல்வேறு அமைச்சகங்களைச் சோ்ந்த வல்லுநர்களை பணியமாத்த வேண்டும் என்று மத்திய அரசை சிபிஐ கேட்டுக்கொண்டுள்ளது இதுதொடர்பாக நிதியமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சகங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது பல்வேறு அமைச்சகங்களின் அதிகாரிகளை பணியம்த்துவதன் மூலம் முக்கிய வழக்கு விசாரணைகளின்போது உரிய ஆலோசனைகளை பெறுதற்கு உதவிடும் என்று சிபிஐ அந்தக் கடிதத்தில் தெரிவித்துள்ளது பஞ்சாப் தேசிய வங்கிக் கடன் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வங்கி முறைகேடுகள் குறித்து சிபிஐ தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது வடகொரியா அணு அயுதங்களை கைவிடும் வரை அந்நாட்டிற்கு எதிரான பொருளாதார தடை நீடிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் போம்பியோ தெரிவித்துள்ளார் டோக்கியோவில் நடைபெற்ற அமெரிக்கா ஜப்பான் மற்றும் தென்கொரியா நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சா்களுடனான கூட்டத்திற்குப் பின்னா் நடைபெற்ற செய்தியாளா் சந்திப்பின்போது அவா் இதனைத் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் திரு டொளால்ட் டிரம்ப்பும் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோய் உள் இடையேயாள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பின்போது வடகொரியா அனு ஆயுதங்களை எகவிடுவது குறித்து முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இந்நிலையில் மேலும் காலதாமதம் ஆகாமல் அவர்களை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்நாட்டு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனா்

எஞ்சியுள்ளவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

இத்தொடர்பாக செய்தியாளிடம் பேசிய அந்நாட்டு செய்தித்தொடர்பாளர் திரு

இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டுப் பிரதமர் திரு ஷின்ஸோ அபே மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகத் தெரிவித்தார்

நான்கு நாள் அரகமுறைப் பயணமாக தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் இன்று புதுதில்லி வருகிறார் அவருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது தமது இந்த கற்றப்பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருகரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் சா்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளனர் இவ்விரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன கோவா மாநில அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடன் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று ஆலோசனை நடத்தினாா்

முன்னதாக யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தேவாலயத்திற்கும் மாதோலில் அமைந்துள்ள மங்குய்ஷி கோவிலுக்கும் அவர் சென்றார் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மேகாலயா ஆளுநருமான எம்

ஜேக்கப் இன்று காலமானார் உடல்நலக்குறைவு காரணமாக கோட்டயம் அருகே பாலாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவந்தார்

அவரது இறுதித் சடங்கு நாளை நடைபெற உள்ளது அவரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் நாடாளுமன்ற உறப்பினராக நாட்டுக்கு அவர் சிறந்த சேவை ஆற்றியுள்ளதாகவும் கேரள மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெறம் பங்காற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாகப் பெய்துவரும் கனமழை காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் தீபா கர்மாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார்